தமிழகத்தில் முதற்கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன

தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டனர்

பெருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் இன்றிரவு தொடங்குகிறது ஊரக உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் முதற்கட்ட உளரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன

சந்திரனின் நிழல் சூரியனின் வட்டத்திற்குள் விழுந்து சூரியன் நெருப்பு வளையமாக காட்சியளித்ததால் அது வளைய சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது

இதுகுறித்து திருச்சி அண்ணா கோளரங்கத்தின் திட்ட இயக்குநர் ஆர்

ஈரோட்டில் மேகமூட்டம் காரணமாக கிரகணத்தை பார்வையிட முடியாததால் குழுமியிருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர்

பெரம்பலூர் சேலம் தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வளைய குரிய கிரகணத்தை பள்ளி மாணாக்கர் கண்டுகளித்தனர் வானில் வெள்ளி வளைவு போல காட்சியளித்த சூரிய கிரகணத்தால் அதுவரை பிரகாசமாக ஒளிா்ந்த சூரியனின் ஒளி மங்கி பகல்நேரம் மாலை மங்கும் நேரம் போல் காட்சியளித்தது அற்புதமான ஒரு வான் நிகழ்வாக அமைந்தது

சூரிய கிரகணத்தை முன்னிட்டு நெல்லை காந்திமதியம்பாள் சபரிமலை சுவாமி ஐய்யப்பன் திருக்கோவில் உள்ளிட்ட இந்துசமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோவில்களின் நடை சாத்தப்பட்டு பரிகார பூஜைகளுக்கு பின்னர் திறக்கப்பட்டது

கோழிக்கோடு ராஜீவ்காந்தி கோளரங்கத்தில் கிரணகத்தை பார்வையிட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

இந்நாளையொட்டி சென்னை காசிமேட்டில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் சுனாமி நினைவுத்தூணை திறந்துவைத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்

செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய ஊழியர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள சுனாமி நினைவு பூங்காவில் பொதுமக்கள் மலர் வளையம் வைத்து இன்று அஞ்சலி செலுத்தினார்கள்

தமிழகத்தின் கடலோர கிராமங்கள் முழுவதிலும் சுனாமி தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதால் மீனவா்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை குடியரசுத்தலைவர் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளைஞர்களுக்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குடியரசுத்தலைவர் திரு

கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் பொன்விழா கொண்டாடங்களில் இன்று சிறப்புரையாற்றிய அவர் விவேகானந்தரின் வாழ்க்கையில் கன்னியாகுமரி சிறப்பு இடத்தை பிடித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்

ராஜ்நாத்சிங் நாட்டின் எல்லைப்பகுதியை பாதுகாக்கும் முழுத்திறனும் இந்திய ராணுவத்திற்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் பாகிஸ்தானின் செயலை எதிர்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளையும் ராணுவம் மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார்

பியூஷ்கோயல் ரயில்வே துறையில் புதிய மேலாண்மை சேவை தொடங்கும்போது அலுவலர்களின் பதவி உயர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு